கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக மனு அளித்துள்ளது

பேசியதில் விதி மீறல் இல்லையென்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது

மழையால் பாதிக்கப்பட்டதால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் தென்கிழக்கு வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள ஃபோனி புயல் அதி தீவிர புயலாக மாறி வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

ஃபோனி புயலை சமாளிக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக இந்திய கடற்படையின் கிழக்கு பிராந்திய அலுவலகம் தெரிவித்துள்ளது சென்னையில் உள்ள இந்தியக் கடற்படை படகுகள் பாதிப்பு ஏற்படும் பகுதியில் உள்ள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை அளிக்கவும் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லவும் மருத்துவப் பொருட்களை எடுத்துச் செல்லவும் தயார் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வான்வழியாகவும் நிவாரணப் பொருட்களை விநியோகிக்க அரக்கோணத்தில் உள்ள ஐஎன்எஸ் ராஜாளி விசாகப்பட்டினத்தில் உள்ள ஐஎன்எஸ் தேகா ஆகிய கடற்படை விமான தளங்களில் விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன ஃபோனி புயல் காரணமாக வங்கக்கடலில் ஏற்படும் மாற்றங்கள் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கடற்படை அதிகாரிகள் மாநில அரசுகளின் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு தலைமைக் கொறடா திரு ராஜேந்திரன் அளித்துள்ள புகாருக்கு விளக்கம் அளிக்குமாறு அஇஅதிமுகவைச் சேர்ந்த சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அறந்தாங்கி திரு ரத்தினசபாபதி கள்ளக்குறிச்சி திரு பிரபு விருத்தாச்சலம் திரு கலைச்செல்வன் ஆகியோருக்கு பேரவைத் தலைவர் திரு ப தனபால் நோட்டஸ் அனுப்பியுள்ளார் கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் இரட்டை இலைச் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர்கள் மூவரும் திரு டிடிவி தினகரனுடன் தொடர்பில் உள்ளதாகவும் அவர் சார்ந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருவதாகவும் கடந்த ஆண்டு திரு ராஜேந்திரன் புகார் கூறியிருந்தார்

இந்தப் புகாரின் அடிப்படையில் பேரவைத் தலைவர் இந்த மூன்று பேருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் ஒருவார காலத்திற்குள் இவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டுமென்று பேரவைத் தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளதாக பேரவைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர பேரவை செயலரிடம் திமுக மனு அளித்துள்ளது

மக்கள் ஆட்சியில் பேரவைத் தலைவர் இவ்வாறு நடந்தால் அவர் நடுநிலைமையோடு செயல்படவில்லை என்பதை உணர்த்துவதாக கூறியுள்ள திரு ஸ்டாலின் பேரவைத்தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் நகலை கடிதத்துடன் இணைத்துள்ளார் மஹாராஷ்ட்ரா மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிஜேபி மூத்தத் தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி பேசியது தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு மாறானது அல்ல என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது மஹாராஷ்ட்ர மாநிலம் வார்தா என்னுமிடத்தில் திரு மோடி பேசியது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் எதிர்க்கட்சிகள் சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருந்தது இத்தொடர்பாக மஹாராஷ்ட்ர மாநில தலைஸமத் தேர்தல் அதிகாரியிடம் தேர்தல் ஆணையம் அறிக்கை கேட்டிருந்தது அந்த அறிக்கையை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் திரு மோடியின் பேச்சில் எந்த விதிமீறலும் இல்லையென்று கூறியுள்ளது தமிழகத்தில் சூலூர்

அஇஅதிமுக திமுக உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன மனுக்களை திரும்பப் பெற நாளை கடைசி நாளாகும் நாளை மாலையில் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் இதனிடையே மக்களவைத் தேர்தலுக்கான ஏழாவது மற்றும் இறுதிகட்ட வாக்குப்பதிவுக்காக தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களும் நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன

ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மீதான விமர்சனம் குறித்து புதிய பிரமாணப் பத்திரம் தாக்கல் செய்யுமாறு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தாக்கல் செய்த மனு நேற்று விசாரணைக்கு வந்த போது திரு ராகுல்காந்தி தாம் பேசியது தவறு என கூறி தமது வழக்கறிஞர் மூலம் மன்னிப்பு கோரினார் இதில் முரண்பாடு இருப்பதாகக் கூறிய நீதிபதிகள் அவர் புதிய பிரமாணப் பத்திரத்தை வரும் ஆறாம் தேதி தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டனர் மக்களவைத் தேர்தலுக்கான நான்கு கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்துள்ள நிலையில் எஞ்சிய மூன்று கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மூன்றுகட்ட தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசம் பீஹார் ஆகிய மாநிலங்களில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் பீஹார் மாநிலம் முஸாஃபர்பூரில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மத்தியில் எதிர்க்கட்சிகள் ஒரு பலவீனமான அரசை அமைக்க முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டினார் ஊழல்வாதிகள் சிறைக்கு அனுப்பப்படுவார்கள் என்றும் கருப்புப்பணம் மீட்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்

மத்தியப்பிரதேச மாநிலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி திகாம்கர் தாமோ கஜராகோ ஆகிய இடங்களில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசினார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் தேசிப ஜனநாயகக் கூட்டணி அரசு முறைகேடு செய்திருப்பது தெரிய உண்மை என வந்திருப்பதாக அவர் கூறினார்

பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மத்தியப்பிரதேச மாநிலம் மொரேனா மாவட்டத்தில் நடந்த பொதுக் கூட்டத்தில் பேசினார் வாக்கு வங்கி அரசியலைவிட நாட்டின் பாதுகாப்பே முக்கியம் என்று அவர் குறிப்பிட்டார் தீவிரவாதிகளுக்கு தகுந்த பதிவடியை பிஜேபி அரசு அளித்து வருவதாக திரு அமித் ஷா தெரிவித்தார் காங்கிரஸ் பொதுச் செயவாளர் திரு பிரியங்கா காந்தி உத்தரப்பிரதேசத்தில் பல்வேறு இடங்களில் நடந்த கூட்டங்களில் பேசினார் உழைப்பின் மேன்மையையும் உழைப்பாளர்களின் சிறப்பையும் எடுத்துக்காட்டும் மே திளம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி தலைவர்கள் உழைப்பாளர்களுக்கு வாழ்த்துக்களைத் தெரிவித்துக் கொண்டுள்ளனர் உழைப்பாளர் தினத்தையொட்டி இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இருவரிச்செய்திகள் ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு எதிராக உலக நாடுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் பங்கேற்க இலங்கை தயாராக இருப்பதாக அந்நாட்டு பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே கூறியிருக்கிறார் ஜப்பான் பேரரசர் திரு அகிஹிட்டோ ஏற்களவே அறிவித்தபடி தமது பதவியை துறந்துள்ளார்

தர்மபுரி மாவட்டத்தில் நேற்றிரவு நல்லம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் மரங்கள் சாய்ந்தன மின்சார விநியோகம் பாதிக்கப்பட்டது விளையாட்டுச்செய்திகள் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற பெங்களூரு ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் மழையால் முடிவு ஏதம் இன்றி நிறைவடைந்தது இந்தப் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் அணி பந்து வீச தீர்மானித்தது

மழை நின்றதும் ஐந்து ஒவர்களைக் கொண்ட போட்டியாக மாற்றப்பட்டு ஆட்டம் தொடங்கியது

இதன்மூலம் நடப்பு ஐபிஎல் சீசனில் பெங்களூரு அணி அடுத்த கற்றுக்கு முன்னேற முடியாமல் வெளியேற்றப்பட்டுள்ளது